தென்கிழக்கு அரபிக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித்தை சந்தித்து கனமழை எச்சரிக்கை குறித்த ஆலோசனை மேற்கொண்டார்

உலகளவில் வேகமான பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் திருநரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

நிலையில் உள்ளது

தென்கிழக்கு அரபிக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதனையடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறத்தப்பட்டுள்ளனர்

நேற்று மாலையிலிருந்து தூத்துக்குடி தேனி மதுரை ஈரோடு நீலகிரி கடலூர் வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது சென்னையில் மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது

பன்வாரிலால் புரோகித்தை சந்தித்து கனமழை எச்சரிக்கை குறித்த ஆலோசனை மேற்கொண்டார் சென்னையில் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்த அவர் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார் தமிழக அரசின் மூத்த அதிகாரிகள் நிலைமையை கண்காணிப்பதற்கு நேரடியாக பாதிப்பு அடையக்கூடிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சந்திப்பின்போது தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உடன் இருந்தார்

அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் பேசிய அவர் குடிநீர் தேவைக்கென்று நிறைவேற்றப்படும் திட்டங்களில் நீர் ஆதாரங்கள் இருக்கும் இடங்களை அறிந்து ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவித்தார்

உலகளவில் வேகமான பொருளாதார வளர்ச்சி பெறும் நாடாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் வளர்ச்சியில் ரஷ்யா பெரும் பங்கு வகிப்பதாக தெரிவித்த பிரதமர் நேரடி அந்நிய முதலீட்டு திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை துறைகளில் இருநாடுகளும் கூடுதல் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்

பிரகாஷ் ஜவடேகர் தொடங்கிவைத்தார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவது தொடர்பாக தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் பரிந்துரை செய்ய வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன சென்னையில் இது தொடர்பான கருத்துக்கேட்புக் கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை மனு ஒன்றை சமர்ப்பித்தன ஸ்டெர்லைட் ஆலையின் செயல்பாடு தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய பசுமைத் தீர்ப்பாயக்குழு உறுதி செய்ய வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது